நரேந்திரமோடி இன்று ஆலோசனை நடத்துகிறார்

அளிக்கப்படுவதாக அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார்

பீலா ராஜேஷ் கூறியிருக்கிறார் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ரேஷன் கடைகளில் இன்று முதல் ஆயிரம் ரூபாயும் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட உள்ளன

போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன

நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்துகிறார் நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் நோய்த்தொற்றின் தாக்கம் பரவல் மற்றும் தடுப்புப் நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனைகளை பிரதமா் வழங்குவார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன ஊரடங்கு உத்தரவின் செயலாக்கம் குறித்து மத்திய அரசு அறிவித்த சிறப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார் மாநில அளவில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை முதலமைச்சர்கள் பிரதமரிடம் விளக்க உள்ளதாகவும் செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன தில்லி நிஜாமுதிளில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டவர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணியை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா நேற்று காணொலி காட்சி மூலம் அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார் தில்லி மாநாட்டில் வெளிநாட்டவர்கள் கலந்துகொண்டதில் விசா விதிமீறல்கள் இருந்தால் அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பிரதமின் ஏழைகளுக்கான நிதியுதவி திட்டத்தை அடுத்தவாரம் அமல்படுத்துமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணைச் செயலாள் திரு வாவ் அகர்வால் தில்லி நிசாமுதினில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு இந்நோய்த்தொற்று தாக்கியிருப்பது அதிகரித்து வருகிறது என்றார்

ஊரடங்கு காலத்தில் மத நிகழ்ச்சிகளை அனைவரும் தவிர்க்க வேண்டும் என்றும் சமூக இடைவெளியை பராமரிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

ஷாஷ்வா்தன் இந்திய மருத்துவ சங்கத்தினருடன் ஆய்வு செய்தாா்

தற்போதைய சூழ்நிலையில் பல்வேறு வழிகாட்டுதல்கள் சிகிச்சை நெறிமுறைகள் குறித்து அமைச்சருக்கு அவர்கள் விளக்கினார்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மருத்துவர்கள் காணொலி காட்சி மூலமாக அமைச்சருடன் கலந்துரையாடினர்

பீலா ராஜேஷ் தெரிவித்திருக்கிறார்

அந்த மாநாட்டில் பங்கேற்று தமிழகம் திரும்பியவர்கள் தாமாக முன்வந்து சுகாதாரத்துறையினரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வேண்டுகோள் விடுப்பதாகவும் அவர் கூறினார்

திவ்யதர்ஷினி தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவர்களின் ரத்தமாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்று கூறினார்

அவர்களது ரத்தமாதிரி பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது

மேலும் இப்பகுதியில் அரசு மருத்துவர்கள் வீடு வீடாக சென்று பொது மக்களுக்கு பரிசோதனை செய்து வருகிறார்கள் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகளில் இன்று முதல் ஆயிரம் ரூபாயும் அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வழங்கப்பட உள்ளன இதற்கான டோக்கன் குடும்ப அட்டைதாரா்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்திருக்கிறார் வெளிமாநிலங்களில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக அமைச்சா் பெஞ்சமின் தெரிவித்திருக்கிறார் மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட முகப்போ் நொளாம்பூர் உள்ளிட்ட இடங்களில் குடிசைப் பகுதிகளை நேற்று அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார்

பாதிக்கப்பட்டுள்ளோர் மற்றும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை உட்பட அனைத்து தகவல்களும் அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது

அமெரிக்கா துயரமான நாட்களை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டின் அதிபா் திரு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார்

வெங்கப்யா நாயுடு ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ராம்பந்த் மாவட்டத்தில் பனி சூழ்ந்த பள்ளத்தாக்கில் சிக்கிய ஒருவரை ராணுவத்தினர் பத்திரமாக மீட்டனர்

இரண்டாம் உலகப்போருக்கு பின்னா் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் ரத்து செய்யப்படுவது இது முதல் முறையாகும் இதுதவிர அந்தந்த நாடுகளில் நடைபெறவிருந்த பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஏற்கனவே இந்தியாவில் ஐபி

போட்டிகள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன